க

க ஸ்டாலின் இன்று பதவி ஏற்றார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோஹித் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

கட்சி பங்கேற்பு இந்நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் பிஜேபி மூத்த தலைவர் திரு இல கணேசன் பா

மணி மக்கள் நீதி மைய்ய கட்சி தலைவர் திரு கமல ஹாசன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் தமது பணியை தொடங்கும் வகையில் ஐந்து முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார்

தமிழக அரசு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் பணிபுரியும் மகளிர் உயர்கல்வி பயிலும் மாணவியர் உள்ளிட்ட அனைத்து மகளிரும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கான ஆணையிலும் அவர் கையெழுத்திட்டார்

உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை செயல்படுத்த ஒரு புதிய துறையை உருவாக்கி அதில் ஆட்சி பணி நிலை அலுவலரை நியமிக்கும் அரசாணைக்கும் முதலமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதற்கான மருத்துவ கட்டணத்தை தமிழக அரசே காப்பீடு திட்டத்தின் கோப்பிலும் கீழ் ஏற்பதற்கான அவர் கையெழுத்திட்டார்

க ஸ்டாலின் தமது தாயார் தயாளு அம்மாளுவிடம் ஆசிர் பெற்று தொடர்ந்து மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள சென்னை முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார்

க

ஏ எஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

புதுச்சோி இதனிடையே புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சராக என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு

ரங்கசாமி இன்று பதவி ஏற்றார் அவருக்கு துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தர்ராஜன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

ராகுல் காந்தி கடிதம் கோவிட் தொற்று பரவல் அதிகரிக்கும் சூழலில் நாடுமுழுவதும் பொது ஊரடங்கை பிறப்பிக்க காங்கிரஸ் தலைவர் திரு

ஊரடங்கினால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்ற போதிலும் அதைவிட முக்கியமானதாக கோவிட் தொற்றால் பல்வேறு மரணங்கள் நேரிடகூடும் என்று சுட்டிகாட்டினார்

தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான அளவு உள்ளதாகவும் கோவிட் கொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு கூடுதலாக படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார்